தோல்வியடைந்து விட்டதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது

எச்சரிக்கை விடுத்துள்ளது

மட்டுமே நடத்தப்படும் என்று அமெரிக்காவிடம் இந்தியா தெரிவித்துள்ளது

சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புப் திருத்தத் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது

தேசிய புலனாய்வு அமைப்பு திருத்த சட்டம் இன்று நடைமுறைக்கு வந்துள்ளது

சாய்ராஜ் சிராக்ஷெட்டி இணை இன்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் அயோத்யாவில் சர்ச்சைக்குரிய கட்டடம் தொடர்பான சமரசப் பேச்சுக்கள் தோல்வியடைந்ததை அடுத்து வரும் ஆறாம் தேதியிலிருந்து இந்த வழக்கு அன்றாடம் விசாரிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு சமரச குழுவின் முடிவை இன்று ஏற்றுக்கொண்டது இந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதிகள் சமரசக் குழு தலைவர் நீதிபதி கலிஃபுல்லா அளித்த அறிக்கை கிடைத்திருப்பதாகவும் இந்தப் பிரச்சினையில் இறுதி முடிவு எட்டப்படவில்லை என்றும் கூறினர் இதனையடுத்து வழக்கை அன்றாடம் விசாரிப்பது என முடிவு செய்யப்பட்டது காஷ்மீர் பள்ளத்தாக்கில் தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல் இருப்பதால் அமா்நாத் செல்லும் யாத்ரீகா்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் அப்பகுதியில் தங்குவததை தவிர்க்க வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் அரசு பாதுகாப்பு எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது மாநில உள்துறை இன்று வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பில் அமா்நாத் யாத்ரீகா்களை குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துவதற்கான சூழ்நிலை இருப்பதை கருத்தில்கொண்டு இந்த எச்சரிக்கை வெளியிடப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ராணுவ அதிகாரி லெப்டினன் ஜெனரல் திலன் மாநில காவல்துறை தலைவர் திரு தில்பாக் சிங் ஆகியோர் பூரீநகரில் கூட்டாக அளித்த பேட்டியில் லஷ்கரே தொய்பா ஜெய் ஷே முகமது அன்சார் கஸ்வதுல் உள்ளிட்ட அமைப்புகளை சேர்ந்த தீவிரவாதிகள் அமா்நாத் யாதீரீகா்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தனர்

தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசியான் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் உச்சிமாநாட்டிற்கு இடையே வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பல்வேறு நாடுகளின் அமைச்சர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சு வார்த்தை நடத்தினார் வியட்நாம் மங்கோலியா இலங்கை திமோர் ஆகிய நாடுகளின் அமைச்சர்களை அவர் சந்தித்து பயங்கரவாதம் வர்த்தகம் தொடர்பான இருதரப்பு ஆலோசனைகளை மேற்கொண்டார் காஷ்மீர் தொடர்பான எந்தவொரு பேச்சு வார்த்தையையும் இந்தியா அண்டை நாடான பாகிஸ்தானுடன் மட்டுமே மேற்கொள்ளும் என்று அவர் தெளிவுப்படுத்தினார் இந்தியாவின் இந்த நிலைப்பாட்டை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோவுக்கும் தமது டுவிட்டர் செய்தி மூலம் தெரியப்படுத்துவதாகவும் திரு ஜெய்ஷங்கர் கூறினார் தற்போது தாய்லாந்து தலைநகள் பேங்காக் சென்றுள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பாம்பியோ அங்கு நடைபெறும் ஆசியான் உச்சி மாநாடு உள்ளிட்ட முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் ஹெலிகாப்டர் பேர ஊழலில் சட்டவிரோத பணபரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் மத்தியபிரதேச முதலமைச்சர் திரு கமல்நாத்தின் மருமகன் திரு ரத்தூல் பூரியின் முன் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தில்லி விசாரணை நீதிமன்றம் ஒத்தி வைத்துள்ளது இதற்கான உத்தரவை பிறப்பித்த தனி நீதிபதி திரு

பூரியை கைது செய்வதற்கு இடைக்கால தடை விதித்தும் உத்தரவிட்டார் உன்னாவ் பாலியல் வன்முறையில் பாதிக்கப்பட்ட சிறுமி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்த சாலை விபத்தில் படுகாயமடைந்தது குறித்த வழக்கை உத்தரப்பிரதேச மாநில ரேபரேலி நீதிமன்றத்திலேயே நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் தலைமையிலான பெஞ்ச் முன்பு ஆஜரான மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு டஸ்கர் மேத்தா இந்த விபத்து குறித்த புலன் விசாரணையை சிபிஐ மேற்கொண்டுள்ளதாகவும் இந்த சூழ்நிலையில் விபத்து குறித்த வழக்கை தில்லிக்கு மாற்றுவதால் ஏற்படும் சிரமங்களை எடுத்துரைத்தார் இதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்ற பெஞ்ச் உன்னாவ் பாலியல் வன்முறை தொடர்பான பாலியல் வழக்குகளை தில்லி நீதிமன்றத்திற்கு மாற்றி நேற்று பிறப்பித்த உத்தரவை நிறுத்தி வைக்கவும் இன்று உத்தரவிட்டனர்

மாநிலங்களவையில் இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் பி ஜேபி தலைமையிலான அரசு தேவையில்லாத

குறிப்பிட்டகால அடிப்படையில் பயன்பாட்டில் இல்லாத சட்டங்கள் குறித்து ஆய்வு செய்து அவற்றை நீக்குவதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்து வருவதால் அரசின் நிர்வாக திறனை மேம்படுத்தவும் வலுப்படுத்தவும் முடியும் என்றும் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார் சட்டவிரோத மசோதா நடவடிக்கைகள் தடுப்புப் இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது

முன்னர் பயங்கரவாத அமைப்புகள் மீது மட்டுமே இந்த சட்டத்தின்கீழ் நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள திருத்தங்கள் மூலம் பயங்கரவாதத்திற்கு துணைபோகும் தனிப்பட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க இயலும் பயங்கரவாத நடவடிக்கைகளில் தொடர்புடையோாரின் சொத்துக்களை தேசிய புலனாய்வு அமைப்பின் தலைமை இயக்குநர் முடக்குவதற்கான உத்தரவை பிறப்பிக்கவும் சட்டத்திருத்தம் வகை செய்கிறது இம்மசோதாவிற்கு பதிளித்து பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு பயங்கரவாதத்தை எதிர்த்து போரிடுவது என்ற நிலைப்பாட்டில் மிகவும் உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தார் பயங்கரவாதத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் ஒருமித்த குரல் எழுப்பப்பட வேண்டும் என்றும் திரு அமித் ஷா வலியுறுத்தினார் தேசிய புலனாய்வு அமைப்பு திருத்த சட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வருவதற்கான அறிவிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இதற்கான மசோதாவை இந்த அமைப்பிற்கு கூடுதலான அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்தியாவிற்கு திட்டமிட்ட குற்றசெயல்களை ஈடுபடும் பட்சத்தில் அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் அவர்களின் சொத்துகளை முடக்கவும் தேசிய புலனாய்வு அமைப்பிற்கு அதிகாரம் வழங்க புதிய சட்டம் வகை செய்கிறது வெளிநாடுகளில் தஞ்சமடைவதை தடுக்கவும் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் விடுவதை தடுப்பது தடை செய்யப்பட்ட ஆயுதங்களின் உற்பத்தி மற்றும் விற்பனையை தடுப்பது இணையதள பயங்கரவாத குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது வெடிப்பொருட்கள் வைத்திருப்பதை தடுப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் தேசிய புலனாய்வு அமைப்பிற்கு கூடுதல் அதிகாரங்கள் புதிய சட்டத்தின்படி வழங்கப்பட்டுள்ளன குஜராத் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையை அடுத்து அங்கு ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டறிந்தார் அம்மாநில முதலமைச்சர் திரு விஜய் ரூபானியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய அவர் வதோதரா உள்ளிட்ட வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கு தம்மால் இயன்ற அனைத்து உதவிகளையும் செய்வதாகத் தெரிவித்தார் தகவல் அறியும் உரிமை சட்டத்திருத்தத்திற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்து அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது

மக்களவையில் ஜாலியன் வாலாபாக் நினைவு திருத்த மசோதா இன்று நிறைவேற்றப்பட்டது இந்த அறக்கட்டளைக்கு காங்கிரஸ் கட்சித் தலைவர் நிரந்தர உறுப்பினராக நீடிப்பதற்கு தடை விதிக்கும் இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது